உலகப் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த எண்ணெய் வள நாடுகளும் எண்ணெய் நுகர்வு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய இளம்பெண்கள் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் மேலும் அதிகமாக ஈடுபட வேண்டும் என குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சிஎஸ்ஆர் நிதி வதுவில் அதிகா ரங்களை மீறி இருப்பதாகவும் தவறான தகவல்களை வெளியிட்டுள்ள தாகவும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராத்நிவாசில் பணப் பரிவர்த்தனை எதுவும் நடக்கவில்லை என்றும் பொய் சொல்வது பாவம் என்பதை முதலமைச்சர் உணரவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் உன்நாட்டு வெளிநாட்டு எண்ணெய் எரிவாயு துறை நிபுணர்களை சந்தித்து உலக எரிசக்தி நிலவரங்கள் குறித்தும் எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்தும் ஆலோசித்தார் உலக அளவில் போதிய எண்ணெய் உற்பத்தி உள்ள நிலையிலும் எண்ணெய் சந்தையின் அலாதியான விற்பனை விதிகள் காரணமாகவே எண்ணெய் விலை உயர்ந்து வருவதாகவும் மற்ற துறைகளை போல எண்ணெய் உற்பத்தி நாடுகளும் நுகர்வு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் உலக பொருளாதாரத்தை நிலைப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் எண்ணெய் வள நாடுகள் தங்களின் உபரி நிதியை வளரும் நாடுகளின் எண்ணெய் துறையை வர்த்தக ரீதியில் மேம்படுத்தும் திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எண்ணெய் இறக்குமதிக்கு பணம் செலுத்துவதற்கான விதிமுறைகளை எண்ணெய் வள நாடுகள் தளர்த்திக் கொண்டு நுகர்வு நாடுகளின் நாணய மதிப்பை சரிவில் இருந்து மீட்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் எரிவாயு விநியோகத் துறையில் தனியார் துறையினர் பங்கேற்க வேண்டும் என்றும் இயற்கை எரிவாயு வளங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை முன்னேறிய நாடுகள் மற்ற நாடுகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் நீத்தி ஆயோக் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த நாளான இன்று நாடு அன்னாரை நன்றியுடன் நினைவு கூகிறது மிகச்சிறந்த ஆசிரியரும் அற்புதமான ஊக்குவிப்பாளரும் தனிச்சிறப்பு வாய்ந்த விஞ்ஞானியுமான டாக்டர் கலாம் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் வாழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் மக்கள் ஜனாதிபதியாகவே திகழ்ந்த டாக்டர் கலாம் இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலைய வலுப்படுத்துவதில் முக்கியப் பங்காற்றியவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் கூறியுள்ளார் ஏவுகணை தந்தை டாக்டர் கலாம் ஆயிரக்கணக்கிலான இளம் உள்ளங்களில் உணர்வூக்கத்தைப் பற்றவைத்து இந்தியாவிற்கு அக்னி சிறகுகளை வழங்கியவர் என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்னார் இந்திய இளம் பெண்கள் மேலும் அதிக எண்ணிக்கையில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஈடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் மத்திய பொதுப்பணித் துறையில் பயிற்சியில் உள்ள உதவி செயற் பொறியாளர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்கள் இரண்டு குழுக்களாக குடியரசுத் தலைவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்திருப்பதையும் மேக் இன் இண்டியா ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்கள் பெரு வெற்றி அடைந்திருப்பதையும் கட்டிக்காட்டிய அவர் இனைஞர்களின் முயற்சியின்றி இந்த வெற்றி சாத்தியமாகி இராது என்றும் நாட்டில் ஏராளமான மாற்றங்கள் உருவாகி வரும் நடப்பு காலகட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் சவாலான எல்லாப் பொறுப்புகளை ஏற்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் மனித குலத்திற்கு மிகபெரிய அச்சுறுத்தலாக திகழும் தீவிரவாதத்தை வேரறுக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அமைதியான பாதுகாப்பான உலகு ஒன்றை படைப்பதில் இந்தியாவின் பார்வைகள் என்பது குறித்து இன்று புதுடெல்லி தேசியப் பாதுகாப்புக் கல்லூரியில் உரையாற்றிய அவர் தீவிரவாதம் வகுப்பு வாதம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒருங்கிணைந்த முறையில் தான் எதிர்க்க முடியும் என்றார் சமுகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மதங்களுக்கு இடையேயான புரிதலை மேம்படுத்துவதுடன் வன்முறைகளை சகித்து கொள்ளாத நல்லிணக்க சமுதாயம் ஒன்றை உருவாக்கினால் தான் பாதுகாப்பான அமைதி உலகு சாத்தியமாகும் என்று அவர் கூறினார் அமைதிக்கான கல்வியும் ஒன்றுபட்ட வாழ்வுமே இன்றைய உலகின் முக்கிய தேவைகள் என குடியரகத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார் கருணை சகிப்புத் தன்மை மற்றும் நற்பண்புகள் பொதிந்தப் பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு கற்று தர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

சிஎஸ்ஆர் நிதியை வதுலித்தில் புதுவை துணைநிலை ஆளுதர் டாக்டர் கிரண்பேடி தமது அதிகாரத்தை மீறி இருப்பதாகவும் இது தொடர்பாக தவறான தகவல்களை அவர் வெளியிட்டுள்ள தாகவும் முதலமைச்சர் இரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தொடர்பான பிரச்னை என்பதால் நீதி விசாரணைக்கு தாம் நேரடியாக உத்தரவிட இயலாது என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கேட்டு இன்றே கடிதம் எழுதப்படும் என்றும் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார்

இதன் மூலம் சிஎஸ்ஆர் நிதி வதுலில் ராத்நிவாஸ் சடுபட்டது தெளிவாவதால் யார் யாரிடமிருந்து எவ்வளவு நிதி வதலிக்கப்பட்டது எதற்காக வதலிக்கப்பட்டது என்ற விவரங்களை ராத்நிவாஸ் வெளியிட வேண்டும் என அவர் கோரினார்

புதுவையில் ஏற்கனவே சிஎஸ்ஆர் குழு இருப்பதாகவும் ராத்நிவாஸ் சிஎஸ்ஆர் நிதியை வதலித்திருந்தால் அதை இக்குழுவிற்கு அனுப்பி ரசிது பெற்றிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார் சிஎஸ்ஆர் நிதி வதுல் மற்றும் பயன்பாடு தணிக்கைக்கு உட்பட்டது என்றும் தணிக்கை அதிகாரிகளின் ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்கும் பொறுப்பு அரசுக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாமினேஷன் முறையில் ஒப்பந்தங்களை வழங்கக் கூடாது என மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ள நிலையில் கால்வாய்களை தூர்வாருவதற்கான ஒப்பந்தங்கள் நாமினேஷன் முறையில் வழங்கப்பட்டது எப்படி என்றும் அவர் வினாவினார்

துணைநிலை ஆளுநரின் முன்னாள் செயலரை ராத்நிவாசில் ஆலோசகராக நியமித்து கொள்ளவே மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருந்த நிலையில் அவரை சிறப்பு பணி அதிகாரியாக துணைநிலை ஆளுநர் நியமித்தது உள்துறை அமைச்சக உத்தரவை மீறியதாகும் என்று திரு நாராயணசாமி மேலும் குற்றம் சாட்டினார் புதுவை ராத்நிவாசில் நிதிப் பரிவர்த்தனை எதுவும் நடக்கவில்லை என்றும் பொய் சொல்வது பாவம் என்பதை முதலமைச்சர் உணரவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுன்னார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் நீதிப் பரிவர்த்தனை எதுவும் இல்லாமலேயே அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை புரிய முடியும் என்பதை முதலமைச்சரால் நம்ப முடியவில்லை என்றார் தூர்வாரும் பணிகள் முழுவதும் அரசுக்கு எந்தச் செலவும் இன்றி முற்றிலும் சமுகப் பங்கேற்பு மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டதாகவும் புதுவையை நீர்மிகு மாநிலமாக மாற்றுவதற்கான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இப்பணிகளை அரசு நன்றியுடன் கொண்டாட வேண்டுமே தவிர குறை சொல்லக் கூடாது என்றும் அவர் கூறினார் புதுவையில் ராத்நிவாகம் ஒரு நன்கொடையாளராகவே செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் தினந்தோறும் ராத்நிவாசிற்கு வருபவர்கள் எடுத்து வரும் சால்வைகள் இனிப்புகள் மற்றும் பழங்களை தேவை உள்ளவர்களுக்கு தாங்கள் அனுப்பி வருவதாக கூறினார்

கிரண்பேடி தெரிவித்தார் மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே இத்தகைய ஒத்துழைப்பான தழல் ஒன்றை முதலமைச்சர் இதுவரை கண்டநல்லை போலும் என்றாலும் நல்லதை இனியும் கூட கற்றுக் கொள்ளலாம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் இன்று தமது அதிகாரப்பூர்வ காரைப் பயன்படுத்தாமல் மிதிவண்டி மூலம் அலுவலகம் வந்தார் வீட்டிலிருந்து தமது ஆதரவாளர்களுடன் மிதிவண்டியில் புறப்பட்டு சட்டப்பேரவைக்கு வந்து சேர்ந்த அவரை செய்தியாளர்கள் தொடர்பு கொண்ட போது பெட்ரோல் விலை அதிகரித்து வரும் நிலையில் சிக்கனம் கருதி மிதிவண்டிய தாம் பயன்படுத்தியதாக அவர் கூறினார் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதேபோல மிதிவண்டி பயன்படுத்துவதை தாம் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார் புதுவை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பஞ்சவர்ணம் சென்னை தனியார் மருத்துவமனை ஒன்றில் இன்று காலமானார்

பஞ்சவரணம் மறைவிற்கு தேசிய மீனவ மக்கள் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

இளங்கோ இரங்கல் தெரிவித்துள்ளார்

வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அர்ஜென்டைனாவில் நடைபெறும் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகள் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளனர் இறுதி போட்டிகளில் இந்திய ஆடவர் அணி மலேசிய அணியிடமும் இந்திய மகளிர் அணி அர்ஜென்டினா அணியிடமும் தோல்வியடைந்து தங்கப் பதக்கத்தை தவறவிட்டன மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகப் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த எண்ணெய் வள நாடுகளும் எண்ணெய் நுகர்வு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய இளம்பெண்கள் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் மேலும் அதிகமாக ஈடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சிஎஸ்ஆர் நிதி வதுலில் அதிகாரங்களை மீறி இருப்பதாகவும் தவறான தகவல்களை வெளியிட்டுள்ள தாகவும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராத்நிவாசில் பணப் பரிவர்த்தனை எதுவும் நடக்கவில்லை என்றும் பொய் சொல்வது பாவம் என்பதை முதலமைச்சர் உணரவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்